வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

பொது முடக்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள தளர்வுகளால் பொருளாதாரத்தை விரைந்து மீட்டெடுக்க ஏதுவாகும் என்று மத்திய அரசின் தலைமைப் பொருளாதார ஆலோசகர் டாக்டர் சுப்ரமணியன் கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார் புதுச்சேரியில் உரிய விதிமுறைகளை கடைபிடித்து கடைகளை திறப்பதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் தனிநபர் சுகாதாரத்தை அனைவரும் கடைபிடித்தால் புதுச்சேரியை கொரோனா இல்லாத மாநிலமாக மாற்றிவிட முடியும் என்று மாநில சுகாதாரத்துறைச் செயலர் திரு பிரஷாந்த் குமார் பாண்டா கூறியுள்ளார்

நிர்மலா சீத்தாராமனிடம் சமர்ப்பித்துள்ளது

கொரோனா நிலவரங்கள் குறித்து டெல்லி துணைநிலை ஆளுநர் மற்றும் இதர அதிகாரிகளுடன் காணொளி காட்சி மூலம் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இதை தெரிவித்தார்

தளர்வு பொதுமுடக்க விதிமுறைகளில் அறிவிக்கப்பட்டுள்ள தளர்வுகளால் பொருளாதாரத்தை விரைந்து மீட்டெடுக்க ஏதுவாகும் என்று மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் சுப்ரமணியன் கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார் புதுடெல்லியில் கொரோனா இந்தியாவின் எதிர்காலப் பாதை என்பது பற்றிய வட்டமேசை விவாதங்களில் பங்கேற்று பேசிய அவர் நடப்புச் சூழ்நிலையில் பொருட்களின் தேவை விநியோகம் இரண்டிற்கும் முக்கியத்துவம் அளித்தல் அவசியம் என்றார் உலக சுகாதார அமைப்பைச் சேர்ந்த டாக்டர் ரோட்ரிகோ ஆஃப்ரின் இம்மாநாட்டில் பேசுகையில் இந்தியாவில் கொரோனா நிலவரங்களை சமாளிக்க சுகாதாரம் போக்குவரத்து வெளிவிவகாரம் உள்ளிட்ட எல்லா துறைகளும் உயர்நிலைத் தலைமையும் ஒருங்கிணைந்து உடனுக்குடன் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வந்திருப்பதாக கூறினார் கொரோனா நெருக்கடியை சமாளிப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரிய நேரத்தில் வழங்கிய திறம் பட்ட தகவல்கள் எந்த அளவிற்கு முக்கியமாக இருந்துள்ளது என்பதை பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு சசி சேகர் வேம்பட்டி விவாதங்களில் எடுத்துக் கூறினார் கிசான் ரத் மத்திய வேளாண் அமைச்சகம் அண்மையில் வெளியிட்டுள்ள கிசான் ரத் மொபைல் செயலி பொது முடக்க காலத்தில் விவசாயிகள் தங்களின் விளை பொருட்களை சந்தை மற்றும் சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்வதற்கான போக்குவரத்து வசதிகளை வழங்குவதில் முக்கிய பங்காற்றி வருகிறது

ரோபா கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதாரப் பணியாளர்கள் நோயாளிகளிடம் இருந்து பாதுகாப்பான தூரத்தை பராமரிக்க ஏதுவாக ரோபோ கருவி ஒன்றை துர்காபூரில் மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் செயல்படும் மத்திய இயந்திர பொறியியல் ஆராய்ச்சிக் கழகம் உருவாக்கி உள்ளது

இர்ஃபான் கான் மும்பையில் இன்று காலமான பிரபல நடிகர் இர்ஃபான் கான் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய தகவல் ஒளிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அமிதாப் பச்சன் லதா மங்கேஷ்கர் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் இர்ஃபான் கான் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் மக்பூல் பான்சிங் தோமர் பிக்கு போன்ற ஹிந்தி திரைப்படங்களிலும் ஸ்லம்டாக் மில்லியனர் லைஃப் ஆப் பை போன்ற ஹாலிவுட் திரைப்படங்களிலும் நடித்து புகழ்பெற்ற இர்ஃபான் கான் மும்பை மருத்துவமனை ஒன்றில் இன்று காலை காலமானார்

நாராயணசாமி தொழிற்சாலைகள் செயல்படத் புதுச்சேரியில் தொடங்கியிருப்பதாகவும் கடைகளை திறக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் உரிய விதிழுறைகளை கடைபிடித்து கடைகளை திறப்பதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில்

பிரசாந்த் குமார் பாண்டா கூறியுள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் சமூக இடைவெளியை மக்கள் பராமரித்து வருவதே வைரஸ் பரவாமல் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு காரணம் என்றும் தனிநபர் சுகாதாரத்தை ஒவ்வொரு வரும் கடைபிடித்தால் புதுச்சேரியை கொரோனா இல்லாத மாநிலமாக மாற்றிவிட முடியும் என்றும் கூறினார் சுகாதாரத்துறை இயக்கநர் டாக்டர் மோகன் குமார் இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் புதுச்சேரியில் காலை வேளையில் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருப்பது நல்லதல்ல என்றார்

மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று தமது கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்ற வளாகத்திற்குள் அமர்வு கூடத்தின் பிராதானா வாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் ஹைதராபாத் உள்ளிட்ட வெளிஇடங்களில் இருந்து திரும்பிய ஏனாமைச் சேர்ந்த சிலரை அதிகாரிகள் ஏனாம் எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி இருப்பதாகவும் இவர்களை ஊருக்குள் அனுமதிக்கா விட்டால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்றும் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் நேற்று கூறியிருந்தார் இன்று அவர் பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்துவை சந்தித்து தமது தொகுதி புறக்கணிக்கப் படுவதாகவும் எல்லா செயல்பாடுகளையும் துணைநிலை ஆளுநர் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டி கடிதம் கொடுத்தார் பின்னர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கருப்பு உடை அணிந்து தர்ணாவில் ஈடுபட்ட போது முதலமைச்சர் திரு நாராயணசாமி பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து ஆகியோர் போராட்டத்தை கைவிட அவரைக் கேட்டுக் கொண்ட போதிலும் அவர் அதை ஏற்காமல் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் கலைப் பயணம் புதுச்சேரியில் கொரோனா பொது முடக்கத்தால் வீட்டிலேயே தங்கி உள்ள மாணவர்களிடையே கலை மற்றம் கைவினை பயிற்சிக்கான ஆர்வத்தை தூண்டும் வகையில் கலைப் பயணம் என்னும் நிகழ்ச்சியை தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப மாநில அரசின் பள்ளி கல்வி இயக்ககம் ஏற்பாடு செய்துள்ளது

மின் கட்டணம் பொது முடக்க காலத்தில் மின் கட்டண வசூல் தொடர்பான மக்களின் சிரமங்களை குறைப்பது குறித்து இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்கனவே வெளியிட்டுள்ள ஆணையின் அடிப்படையில் காரைக்காலில் மின் நுகர்வோருக்கான மின் பயனீட்டு பட்டியல்கள் வழங்கப்பட்டு வருவதாக காரைக்கால் மின்துறை தெரிவித்துள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய மாநில அரசுகளால் மேற்கொள்ளப்பட வேண்டிய உள்கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் பற்றிய பணிக்குழு இன்று மத்திய நிதி அமைச்சரிடம் இறுதி அறிக்கை கொடுத்துள்ளது பொது தளர்வுகளால் முடக்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை விரைந்து மீட்டெடுக்க ஏதுவாகும் என்று மத்திய அரசின் தலைமைப் பொருளாதார ஆலோசகர் டாக்டர் சுப்ரமணியன் கிருஷ்ணழூர்த்தி கூறியுள்ளார் புதுச்சேரியில் உரிய விதிமுறைகளை கடைபிடித்து கடைகளை திறப்பதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் தனிநபர் சுகாதாரத்தை அனைவரும் கடைபிடித்தால் புதுச்சேரியை கொரோனா இல்லாத மாநிலமாக மாற்றிவிட முடியும் என்று மாநில சுகாதாரத்துறைச் செயலர் திரு பிரஷாந்த் குமார் பாண்டா கூறியுள்ளார்